என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

படிப்படியாக குறைந்து வருகிறது

தாக்கல் செய்வது இன்று தொடங்கியது

ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் வேளாண்மை கூட்டுறவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்புமிக்க பணியாற்றிய டாக்டர் பாலா சாஹேப் விக்கே பாட்டாலின் தன் வரவாற்று நூலினை பிரதம் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி மூலம் வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் விவசாயிகளை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார் வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் இதற்கு பெரிதும் பயன்படும் என்று அவர் குறிப்பிட்டார் பாலா சாஹேப் விக்கே பாட்டால் ஏழைகள் விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மக்களின் மேம்பாட்டிற்காக பாடுபட்டவர் என்று அவர் புகழாரம் சூட்டினார் சிறந்த நோக்கத்திற்கான ஒருவரின் அர்ப்பணிப்புமிக்க வாழ்க்கை என்ற தலைப்பில் இந்த தன் வரலாற்று நூல் எழுதப்பட்டுள்ளது நாடாளுமன்ற மக்களவையில் பல ஆண்டுகள் விக்கே பாட்டீல் உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார்

இந்த கல்விக் கழகம் கிராமப்புற மக்களுக்கு உலகத் தரத்திவான கல்வி வழங்குவதையும் பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளித்தலையும் நோக்கமாகக் கொண்டது தற்போது இந்த கல்விக் கழகம் மாணவர்களின் சமூக பொருளாதார கலாச்சார உடல் மற்றும் மன ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தும் பணிகளை செய்து வருகிறது

மத்திய நிதி அமைச்சள் திருமதி நிாமலா சீதாராமவின் அறிவிப்புகள் நுகா்வோா் செலவையும் உண்வையும் ஊக்குவிக்கும் என்றும் மூலதன செலவை அதிகரிக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் நிதி அமைச்சின் அறிவிப்புகள் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்று தமது டுவிட்டர் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கைகள் நமது பொருளாதாரத்தின் தேவைக்கு உத்வேகம் அளிப்பதாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் பீகார் மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத்குமார் சிங்கின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் ஏழை எளிய மக்களுக்கும் நலிந்த பிரிவினருக்கும் அதிகாரம் அளிக்க தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் வினோத்குமார் சிங் என பிரதமர் இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பீகாரில் பிஜேபி யை வலுப்படுத்துவதில் அவர் முக்கிய பங்கு வகித்துள்ளா் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

லே பகுதிகளின் பொதுச்சபைகளுக்கான தோதலில் மூத்த குடிமக்களும் வடாக் மாற்றுத்திறனாளிகளும் வாக்களிப்பதற்கான வசதி இன்றும் நாளையும் அளிக்கப்படுகிறது

மூத்த குடிமக்களும் மாற்றுத்திறனாளிகளும் வாக்குச் சாவடிகளுக்கு செல்வாமல் வீட்டிலிருந்தே வாக்களிப்பதற்கான வசதி அளிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

வாக்குச்சாவடி நிலையிலான அதிகாரி பாதுகாப்பு வீரர்களுடன் வாக்காளர்களின் வீடுகளுக்குச் சென்று வாக்குகளை பதிவு செய்வார்கள் இந்த வாக்குகள் தேர்தல் அதிகாரியால் சரிபார்க்கப்பட்டு இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அறையில் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் நேற்று ஏற்பட்ட கடுமையான மின் தடங்கல் குறித்து விசாரணை நடத்த நான்கு உறுப்பினர் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது

இந்த குழு ஒரு வாரத்தில் அறிக்கை அளிக்கும் என்று மகாராஷ்டிரா மின்துறை அமைச்சர் திரு நிதின் ராவத் தெரிவித்தார்

பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்டத்திற்கான வேட்புமனு தாக்கல் செய்வது இன்று தொடங்கியது

தேர்தல் பிரச்சாரங்கள் இணைய வழியாகவும் நேர்முகமாகவும் தீவிரமடைந்துள்ளது இணையவழியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சரும் ஐக்கிய ஐனதாதள் தலைவருமான திரு நிதிஷ்குமார் தமது அரசின் வளர்ச்சிப் பணிகளை அடிப்படையாகக் கொண்டு தேசிய ஜனநாயகக் கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தாா் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கயசாள்பு பீகாருக்கு தாம் பணியாற்ற இருப்பதாக அவர் உறுதியளித்தார்

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியின் தாயார் தவுசாயம்மாளின் மறைவுக்கு தலைவர்கள் பவர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவாகளும் முதலமைச்சின் தயாா் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த தவுசாயம்மாளின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் இன்று நடைபெற்றது மாநில அமைச்சர்கள் அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கட்சியினரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி முதலமைச்சருக்கு ஆறுதல் கூறினர் தெலங்கானா மாநிலத்தில் சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவையின் சிறப்புக் கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது ஹைதராபாத் பெருநகர மாநகராட்சி ஆணைய சட்டங்களில் திருத்தங்கள் செய்யவும் சில புதிய சட்டங்கள் இயற்றவும் இந்த கூட்டத்தொடர் நடத்தப்படுகிறது

பங்ளாதேஷில் பாலியல் பலாத்காரத்திற்கு அதிகபட்சுமாக மரண தண்டளை விதிப்பதற்கான மசோதாவிற்கு அந்நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தள்ளது

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது